இன்று தொடங்கி வைக்கிறார்

மத்திய அரசின் முக்கிய திட்டங்களில் செக் குடியரசு பங்கேற்க வேண்டும் என குடியரசுத்தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார்

நிறைவடையும் என்று அந்நாட்டு அதிபர் திரு கிம் ஜோங் உன் கூறியுள்ளார்

போட்டி லண்டனில் இன்று தொடங்குகிறது

தற்சார்பு நிலையை அடைவதன் ஒரு பகுதியாக உயிரி எரிபொருள் உற்பத்தியில் அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார்

மும்பையில் கடலோர காவல்படையின் பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு கபாஷ் பாம்ரே நேற்று ஆய்வு செய்தார் மேற்கு மண்டல கடலோர காவல்படையின் தலைமை அலுவலகத்திற்குச் சென்ற அவர் அவசர சூழல்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் கடல் மாசை தவிர்த்தல் புயல் உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ளுதல் போன்ற அம்சங்களில் கடலோர காவல்படையின் தயார் நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மீனவர்களின் பாதுகாப்புக்காக கடலோர காவல்படையினர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார் கடலோர காவல்படையின் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகள் சிறப்பாக உள்ளது என்று அவர் கூறினார்

தனியார் வாகனங்களுக்கும் அரசுப் போக்குவரத்துக்கழக பேருந்துகளுக்கும் இந்த கட்டண ரத்து பொருந்தும் என்று அவர் கூறினார்

இந்திய நேரப்படி இன்று மாலை மணி மூன்று முப்பதுக்கு இப்போட்டி தொடங்கவுள்ளது